காநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கத்தை பிரதம் திரு

அவைகளும் ஏழாவது நாளாக இன்றும் ஒத்தி வைக்கப்பட்டன

உச்சீநிதிமன்றம் நீட்டித்துள்ளது

உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர்

இதளையடுத்து அப்பகுதிக்கு கூடுதல் வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காயம் அடைந்த வீரர்கள் ராய்ப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சும்பவத்தில் வீரமரணம் அடைந்த மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தனது ஆழந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இன்று அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இச்சம்பவம் தொடர்பாக அம்மாநில ரிச்வ் காவல் படையின் தலைமை இயக்குனரை தொடர்புகொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களது இன்றுயிரை நீத்த பாதுகாப்புப் படையினரின் சேவைக்கு தலை வணங்குவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வீரமரணம் அடைந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கும் தமது அனுதாபத்தை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நவம்பெற பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார்

குறிப்பிட்ட காலத்திற்குள்காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர் இந்த முயற்சியில் தனியார் துறையை ஈடுபடுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் நோயை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

இதற்கான தேசிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு காவிரி மேலாண்ம வாரியம் அமைப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன முள்ளதாக இன்று காலை மக்களவைக் கூடியதும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் வரை அவை ஒத்தி வைக்கப்பட்டது பின்னர் மீன்டும் கூடியதும் எதிர்க்கட்சியினர் அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜனின் இருக்கைக்கு முன்பு நின்று கோஷம் எழுப்பியதை அடுத்து மீண்டும் அவை ஒத்தி வைக்கப்பட்டது இதேபோல் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அவை ஒத்தி வைக்கப்பட்டது முள்ளதாக அவையை கமுகமாக நடத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு அனைத்துக் கட்சியினரையும் கேட்டுக்கொண்ட அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தொடர்ந்து நிலவிய அமளி காரணமாக அவையை நாள் முழுவதும் ஒத்தி வைத்தார்

வங்கிக்கணக்கு மற்றும் அலைபேசி எண்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலஅவகாசத்தை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளியிடப்படும்வரை இந்த உத்தரவு அமவில் இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் மாநில கல்வி அமைச்ச் திரு சையத் முகமது அவ்டாஃப் புகாரிக்கு நிதி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முள்ளதாக அம்மாநில நிதியமைச்சராக பொறுப்பு வகித்த திரு

கஷ்மீர் தொடர்பாக திரு ஹசீப் தெரிவித்திருந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் காரணமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து ஜம்முவில் அம்மாநில முதலமைச்சர் இடைக்கால நடவடிக்கைபாக அரசு ஆணையை வெளியிட்டுள்ளார்

இந்தியாவும் மொரியஷியஷும் அமதி நல்லிணக்கம் ஆகியவற்றுடன் கூடிய தொன்மை வாய்ந்த பன்முக கலாச்சார வாழ்க்கை முறையை கொண்டுள்ளதாக குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் அந்நாட்டு தலைநகர் போர்ட்லூயிசில் உலக ஹிந்தி மொழிக்கான புதிய செயலக கட்டிடத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்விரு நாடுகளிலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கலாச்சார அடையாளம் உள்ளதாக குறிப்பிட்ட குடியரகத்தலைவர் இதனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து வலியுறத்தினார் அந்நாட்டு பிரதமர் திரு பிரவிண் ஜுக்நாத் தலைமையில் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சிப்பாதையில் சென்று கொண்டிருப்பதாக திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் மொரிஷியஸ் நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா உதவி வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று அவர் கூறினார் இவ்விரு நாடுகளிடையே கலாச்சாரம் மற்றும் சமூக பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹிந்தி மொழி மிக முக்கிய பங்காற்றுவதாக திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார்

கிராமப்புறங்களில் போக்குவரத்து மற்றம் பரிமாற்ற தொடர்புகளை மறுசீரஸமத்து வலுப்படுத்தமாறு அஞ்சல்துறை அதிகாரிகளை குடியரசுத் துணைத் தலைவர் திரு

புத்தில்லியில் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள இந்திய அஞ்சல்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அவர் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வகையில் அஞ்சல்துறை அலுவலா்கள் முகவா்கள் போல் செயல்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிராமப்புற மக்களின் தகவல் தொடர்புக்கு அஞ்சல்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்ட திரு வெங்கையா நாயுடு தங்களது சிறந்த சேவை மூலம் நகாட்டுற மற்றும் கிராமப்புற மக்களிடையே இணைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் எளிதில் சென்றடைய முடியாத தொலைத்தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அஞ்சல்துறை சிறந்த சேவையாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் தெலங்கானா சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு

நேற்று நடைபெற்ற ஆளுநர் உரையின் மீதான விவாதத்தின்போது அவை விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டதாக கூறி அம்மாநில சுட்டப்பேரவைத் தலைவா் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளாா்

மதுசூதனசாரி உத்தரவிட்டார்

அல்மோரா மாவட்டம் பத்ரோஜ்கான் ராம்நகர் சாலையில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து சாலை அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அம்மாநில காவல்தறையினா தெரிவித்துள்ளனர் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அம்மாவட்ட காவல்துறையினருடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சுப்பவத்திற்கு அம்மாநில முதலமைச்சா் திரு திரிவேந்திர சிங் ராவத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதியுதவி அளிக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்திய அணுசக்தி நிறுவளத்திற்கு நீராவி ஜெனரேட்டாகளை வழங்குவதற்கான வாத்தக ஆணையை பொதுத்துறை நிறுவனமான பாரத மிகுமின் நிறுவனம் பெற்றுள்ளது

ஐஎன்எக்ஸ் மீடியா சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு காா்த்தி சிதம்பரத்தின் பட்டயக்கணக்காளர் திரு

பாஸ்கரராமனுக்கு டெல்லி நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது ஜாமீன்கோரி திரு பாஸ்கரராமன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விளரித்த சிறப்பு நீதிபதி திரு சுனில் ராணா அவருக்கு ஜாமீன் வழங்கினார் இதனையடுத்து இரண்டு வட்சும் ருபாய்க்கான பிணையப்பத்திரம் மற்றும் அதே தொகைக்கான உத்தரவாதத்தையும் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்ததரவிட்டார் மேலும் அமலாக்கத்துறையினின் விசாரணைக்கு முழு ஒத்துழழப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடாது என்றும் நீதிபதி தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற்றவரும் முத்தரப்பு டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையிலாள ஆட்டம் கொழும்பில் நாளை நடைபெறுகிறது